மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து ஊரடங்கு தளர்வுகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு

உலக பத்திரிக்கை சுதந்திர தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள மருத்துவமனைகள் பல்வேறு நகரங்களின் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை ஓமாந்தூராா் அரசு பல்நோக்கு மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனை வளாகங்களில் குழுமியிருந்த மருத்துவ பணியாளர்கள் மீது நன்றி பாராட்டும் வகையில் மலர்கள் தூவப்பட்டன கடற்படை கப்பல்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் நடைபெற உள்ளது

காவல்துறையினரின் ஈடு இணையற்ற சேவையை போற்றும் வகையில் புதுதில்லியில் அமைந்துள்ள காவலர் நினைவிடத்தில் முப்படை தளபதிகள் மலர் வளையம் வைத்து இன்று மரியாதை செலுத்தினர் பிரதமர் திரு நரந்திரமோதி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் முப்படைகளின் இந்த முயந்சியை வரவேற்பு தெரிவித்துள்ளனர்

தமிழகத்தில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தாது என்று முதலமைச்சர் திரு

ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீர் ஹந்துவாரா பகுதியில் பணியில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்கள் மற்றும் பாதுகாப்பு பணியாளர்களின் உயிரிழப்பு ஆழ்ந்த வருத்தத்தை அளிப்பதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் டிவிட்டரில் இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் ராணுவ வீரர்கள் தீவிரவாதத்திற்கு எதிராக தியாக உணர்வுடனும் தைரியத்துடனும் போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்

ம க நிறுவனர் தலைவர் டாக்டர் எஸ்

பொன்னையா தெரிவித்துள்ளாா்

அவர்களின் உடல்நிலை அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு உள்ளிட்டவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஹர்ஸ் வர்த்தன் சுதந்திரத்திற்கும் கல்வியின் மூலம் நவீன இந்தியாவை உருவாக்கியதிலும் அன்னாரது பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது